நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கிரண்பேடி கூறியுள்ளார்

கடைசி நாளான இன்று அனைத்து முக்கியக் கட்சிகளின் தலைவர்களும் நட்சத்திரப் பேச்சாளர்களும் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர் பிரதமர் திரு

வனப் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நிலத்தை பிஜேபி இருக்கும் வரை யாரும் தொட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் இன்று மத்தியப் பிரதேச மாநிலம் இந்தூர் கண்ட்வா ரட்லாம் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஹிமாச்சலப் பிரதேசத்தின் சோலான் பகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் பணமதிப்பு நீக்கத்தை அமல் படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி யை கடுமையாக சாடினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீர்சாபூர் பட்ரோனா ஆகிய இடங்களில் சாலைப் பிரச்சார பேரணிகளில் பங்கேற்றார் மத்திய அமைச்சர்களும் மூத்த பிஜேபி தலைவர்களுமான திரு பீயுஷ் கோயல் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் ஆகியோர் இன்று உத்தரப் பிரதேசத்தில் பிரதமர திரு நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வீடுவீடாகச் சென்று வாக்கு சேகரித்தனர் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிந்துள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வுடன் இணைந்து இன்று மாலை புதுடில்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தேர்தல் பிரச்சாரம் ஆக்கபூர்வ முறையில் அமைந்ததாகவும் இனி ஜனநாயகத்தைக் கொண்டாட வேண்டிய தருணம் இது என்றும் கூறினார் மக்களின் ஏகோபித்த ஆதரவு பாரதிய ஜனதாவிற்கு இருப்பதால் தமது அரசு தொடரும் என்று அவர் கூறினார்

அமித்ஷா குறிப்பிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மாலை புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்போதாவது செய்தியாளர் கூட்டத்திற்கு வந்தாரே என எள்ளி நகையாடினார் மோடி அமித்ஷா கொள்கைகள் காந்தியின் கொள்கைகள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் பேர விவகாரம் குறித்து விவாதம் நடத்த தயாரா என தாம் விடுத்த சவாலை பிரதமர் ஏன் ஏற்கவில்லை என்று திரு ராகுல் காந்தி வினவினார்

கோட்ஸே தேச பக்தர் என்று பேசியதன் மூலம் மகாத்மா காந்தி யை அவமதித்த பிஜேபி வேட்பாளர் பிராக்யாசிங் தாக்கூ ரை ஒரு போதும் மன்னிக்க மாட்டேன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மத்தியப்பிரதேச மாநிலம் கார்கோ னில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் பண்பட்ட சமுதாயத்தில் இத்தகைய கருத்துக்களுக்கு இடமில்லை என்றும் பிராக்யாசிங் தாக்கூர் மன்னிப்பு கோரியுள்ள போதிலும் மனப்பூர்வமாக அவரை மன்னிக்க தம்மால் இயலாது என்றும் கூறினார் முன்னதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் போபால் மக்களவைத் தொகுதி பிஜேபி வேட்பாளர் பிராக்யாசிங் தாக்கூர் அவருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட மத்திய அமைச்சர் அனந்த் ஹெக்டே கோட்சே யை முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி யுடன் ஒப்பிட்ட பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் கட்டீல் ஆகிய மூவருக்கும் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்ப கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக் குழுவை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் இம்மூவரின் சொந்தக் கருத்துக்களுக்கும் கட்சிக்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்தார்

கல்வி ஆராய்ச்சி அறிவு பரிமாற்றம் மாணவர் முன்னேற்றம் சமூகப் பணி தொழிலகத் தொடர்பு சர்வதேச அணுகுமுறை உட்படப் பல்வேறு முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்களின் வலுவை ஆராய்ந்து இப்பட்டியல் தயாரிக்கப் படுவதால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் எட்டியுள்ள முன்னேற்றம் குறிப்பிடத் தக்கது என்று பல்கலைக் கழக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

கந்தவேலு தெரிவித்துள்ளார் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கில் நடைபெறும் என்றும் செய்திக்குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி ஆளுனர் மாளிகைக்கு கடந்த சில நாட்களாக எந்த கோப்புக்களும் வருவதில்லை என்றும் யூனியன் பிரதேச நிர்வாகி என்ற முறையில் புதுச்சேரி மக்களுக்கு இதைத் தெரிவிக்க வேண்டியது தமது கடமை என்றும் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்ட அரசுக்கே அதிகாரம் என உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை பின்பற்றத் தவறினால் நீதிமன்ற அவமதிப்பாக அமையம் எனக் குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட வழக்கின் மனுதாரர் திரு லட்சுமிநாராயணன் தலைமைச் செயலருக்கும் அனைத்துத் துறைச் செயலர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தை துணைநிலை ஆளுனர் இன்று வாட்ஸ்அப் பில் பகிர்ந்து தமது கருத்துக்களைப் பதிவிட்டுள்ளார் யூனியன் பிரதேச சட்டவிதிகள் வணிக விதிகள் மற்றும் நிதி விதிகளில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டுவரப் படவில்லை என்றும் இவ்விதிகள் அப்படியேதான் உள்ளது என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நிர்வாகம் என்பது மக்களுக்காகவே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுவையில் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளின் கொட்டத்தை ஒடுக்க வியாபாரிகள் தாங்களாகவே இணைந்து சிறு ரோந்துக் குழுக்களை அமைக்க வேண்டுமென துணைநிலை வு ஞனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் ரோந்துப் பணியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுடன் வியாபாரிகளும் ஒருங்கிணைந்து இத்தகைய சமூகக் காவலில் ஈடுபடுதல் அவசியம் என்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வியாபாரிகள் தங்களின் கடைகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை எப்போதும் செயல்படும் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வில்லியனூரில் அண்மையில் வியாபாரி ஒருவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி அதைத் தட்டிக்கேட்ட தலைமை காவலரைத் தாக்கிவிட்டு தப்பியதை துணைநிலை ஆளுனர் சுட்டிக்காட்டி போலீஸ் ஆவணங்களில் இந்த ரவுடி இல்லையா என்றும் வினவியுள்ளார்

கமலஹாசன் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் முட்டை மற்றும் செருப்பு வீசப்பட்டதை அக்கட்சியின் புதுவை மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கண்டித்துள்ளார் புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் திரு கமலஹாசன் வெளியிட்ட சரித்திர உண்மைகளை புரிந்துகொள்ள முடியாத சில கட்சிகளின் சில கோழை தொண்டர்கள்தான் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகக் குற்றம் சாட்டினார் ஒட்டுக்காக உண்மைகளை மறைக்க முயலும் அரசியல் வாதிகளுக்கிடையே திரு கமலஹாசன் தான் துணிச்சலாகப் பேசி தேசிய அளவில் பிரபலம் அடைந்திருப்பதாகவும் பிஜேபி ஓட்டு சரிந்துவிடும் என்ற அச்சத்தில்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு

தேர்தல் பிரச்சாரம் முடிந்துள்ள நிலையில் இனி ஜனநாயகத்தை கொண்டாட வேண்டிய தருணம் இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரி ஆளுனர் மாளிகைக்கு கடந்த சில நாட்களாக எந்த கோப்புக்களும் வருவதில்லை என்று துணைநிலை டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்